தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

சட்டப் பேரவைத் தொகுதிகளுக்கும் இன்று இடைத் தேர்தல் நடைபெற்றது

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

இருப்பதாக பாகிஸ்தானிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்ட்டிரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று விறவிறப்பாக நடைபெற்றது

வாக்குப் பதிவிற்குப்பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதநிலை துணை தேர்தல் ஆணையர் திரு சந்தீப் சக்சேனா பொதுவாக தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் கூறினார் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மேற்கு நாக்பூர் தொகுதியில் தமது வாக்கை பதிவு செய்தார் தேர்தல் என்பது ஜனநாயகத்தை நிலைநாட்டும் விழா என்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் உள்ளிட்டோரும் தங்களது தொகுதிகளில் குடும்பத்துடன் சென்று வாக்குகளை செலுத்தினர்

திரைநட்சத்திரங்கள் திரு அமிர்கான் இயக்குநர் குணால்கோலி பழம்பெறும் நடிகை சுபா கோட்டே மற்றும் பல முக்கிய பிரமுகர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தினர் ஹரியானாவிலும் வாக்குப் பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது

தமிழகத்தில் விக்ரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்காள வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது

சென்ற வாரம் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது காவல்துறை நினைவுதினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் உயிர்நீத்த காவலர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் காவலர்கள் துணிவுடன் பணியாற்றுவது மக்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி அவர்களை ஊக்குவிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு இதேநாளில் காவல்துறையினருக்கான நினைவிடம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப் பட்டதை கட்டிக்காட்டிய பிரதமர் அவர்களின் தியாகத்துக்கும் உத்வேகத்துக்கும் நன்றி தெரிவிக்கும் அடையாளம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நமது காவலர்கள் விழிப்புடனும் பொறுப்புடனும் பணியாற்றுவதால் தான் நமது நாடு முன்னேற்றப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் காவலர் தினத்தைபொட்டி புதில்லியில் அமைந்துள்ள காவலர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியபின் அவர் உரையாற்றினார் காவலர்களின் குடும்பநலன் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை பேனுவதற்கு அரசு காலவரம்புக்கு உட்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார்

காவல்துறையினரின் நலன்காக்க குறிப்பிட்ட கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார்

சென்னையில் உள்ள காவலர் நினைவிடத்தில் தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மாவட்ட தலைநகரங்களிலும் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நாட்டில் ஒரு லட்சம் மின்னனு தகவல் கிராமங்களை ஒரிரு ஆண்டுகளில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஸ்டார்ட்அப் மாநாட்டில் பேசிய அவர் இந்த மின்னனு கிராமங்களை ஒருங்கிணைந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இதற்கான வசதிகளையும் விரைந்து ஏற்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவை என்றும் கூறினார்

இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தபால் சேவையை பாகிஸ்தான் அரசு தன்னிச்சையாக நிறத்தியது சர்வதேச நடைமுறைகளுக்கு எதிரானது என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எந்தவொரு முன்னறிவிப்புமின்றி பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார்

பக்தர்களின் விருப்பத்திற்கு மாறாக இதபோன்ற கட்டணங்களை வசூலிக்கக் கூடாது என இந்தியா தொடர்ந்து உறதியுடன் வலியுறத்தி வருவதாகவும் இந்திய இவெளியுறவுத்துறை அமைச்சகம் புதுதில்லியில் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவித்துள்ளது

நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் கேரளா மற்றும் மாஹேயில் மிக கன மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகம் கர்நாடகா கடலோர ஆந்திரா புதுச்சேரிஆகிய பகுதிகளில் ஒருசில இடங்களில் கன முதல் மிக கன மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையத்தின் சிறப்பு அறிக்கை தெரிவிக்கிறது வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கடற்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது